உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றக் கூட்டத் தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிதலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்தக் கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டத் தொடர் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றும் இதன்மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் இதில் பங்கேற்ற அனைவரும் ஒப்புக் கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்றக் கூட்டத் தொடர் சுமுகமாக நடைபெறும் என்று நம்பிக்கைத் தெரிவித்தார் மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆஸாத் கூறினார் விவசாயிகள் பிரச்சினை வேலை வாய்ப்பின்மை மற்றும் வறட்சி குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று த்ரிணமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வரும் வியாழக்கிழமை இருஅவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

இஸ்லாமிய மகளிர் திருமண பாதுகாப்பு சட்டதிருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்களை இந்தக் கூட்டத் தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் புதன்கிழமை நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது புதிய இந்தியாவை உருவாக்குவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது இதேபோல் இந்த அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கும் பிரதமர் வரும் வியாழக்கிழமை அழைப்பு விடுத்துள்ளார்

இன்று தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக அஇஅதிமுக அரசை குறைகூறும் திமுக அவர்கள் ஆட்சி புரிந்தபோது போதிய திட்டங்களை ஏன் நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வினவியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் இலவச சிறுநீரக பொது மருத்துவ முகாமை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பகுதியில் சிறுநீரக பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாக இந்தப் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்படுவதாக அவர் கூறினார் தமிழக மக்களின் உணர்வுகளை நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முனைப்புடன் எதிரொலிக்கவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு நிலுவை வைத்துள்ள மாநில நிதியை பெறுவதற்கும் உரிய அழுத்தம் தரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சரின் இத்தகைய நடவடிக்கைகளை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரை காமராஜர் பல்கலைக் கழகத்தின் மாணவர் சேர்க்கையில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து உரிய விசாரணையை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரணயாமம் சூரிய நமஸ்காரம் தாடாசென் ஒம் மந்திரம் உச்சரித்தல் என பல்வேறு விதமான ஆசனங்களை செய்தனர்

இருப்பினும் ஏற்றுமதியாகக்கூடிய மீன்களுக்கும் அரசு விலை நிர்ணயம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று மீனவச் சங்கத் தலைவர் திரு தேவதாஸ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மாவட்டச் செய்திகள் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலின் மூன்று நாள் தெப்பத் திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது

நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பவானி சாகர் அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்